வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்படுகிறது மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைக்கானதரவரிசைபட்டியல் இன்றுவெளியிடப்படுகிறது

பீகா் முதலமைச்சராகதிருநிதீஷ்குமார் இன்றுபதவியேற்கிறார்

தோல்வியடைந்தார் இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்குமழழநீடிக்கவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

தருமபுரிமாவட்டத்தில் நேற்றுமுதல் விட்டுவிட்டுபரவலாகமழைபெய்துவருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தேசியபத்திரிக்கைதினம் இன்றுகொண்டாடப்படுவதையொட்டிவெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறுகூறியுள்ளார் பத்திரிக்கையாளர்கள் நலனுக்காகவழங்கப்பட்டுவரும் நிதியுதவித் திட்டங்களையும் முதலமைச்சள் பட்டயலிட்டுள்ளார் அரசின் திட்டங்களைமக்களிடையேகொண்டுசெல்வதில் பாலமாகபத்திரிக்கைதுறைவிளங்குவதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

முழுகவசஉடைஅணிந்துஅமைச்சர் நோயாளிகளைசந்தித்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே இந்தநோய் தொற்றுபரவலைமேலும் கட்டுபடுத்தபொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படவேன்டும் என்றுமக்கள் நல்வாழ்வுத் துறையின் முதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்றுதிருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

கப்ப்பேரவைத் தொகுதிவாரியாகமாவட்டதேர்தல் அதிகாரிகள் இதனை இன்றுகாலைபத்தரைமணியளில் வெளியிடுகின்றனர்

மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைக்கானதரவரிசைபட்டியல் இன்றுவெளியிடப்படுகிறது கலந்தாய்வுக்கானதேதியும் விரைவில் அறிவிக்கப்படஉள்ளது

சமூக பாதுகாப்புக்கானவரைவு நெறிமுறைகளைமத்தியதொழிலாளர் நலத்துறைவெளியிட்டுள்ளது

அமைப்புசாராதொழிலாளர்கள் ஆதார் அடிப்படையில் பதிவு செய்வதஉள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் இந்தவரைவு நெறிமுறையில் இடம்பெற்றுள்ளன உதகமண்டலத்திற்குசெல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

சா்வதேசசகிப்புதன்மைதினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது

மத்தியதகவல் தலைமைஆணையா் திரு யஷ்வா்தன் குமா் சின்ஹாபிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கை நேற்றுசந்தித்துபேசினார் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தபழம்பெரும் நடிகர் சவுமித்ராசாட்டர்ஜி மறைவிற்குகுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடிஉட்படபல் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மகாராஷ்டிராவில் வழிப்பாட்டுதலங்கள் இன்றுமுதல் திறக்கப்படுகின்றன

விளையாட்டுச் செய்திகள் கேரிசேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் குனேஷ்வரன் தோல்வியடைந்தார் ஆஸ்திரேலியாவிற்குஎதிரானகிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காகசிட்னிசென்றுள்ள இந்தியஅணி நேற்றுதீவிரபயிற்சியில் ஈடுபட்டது இந்தஅணியில் இடம்பெற்றுள்ளதமிழகத்தைச் சேர்ந்தவேகபந்துவீச்சாளர் நடராஜனும் பயிற்சியில் ஈடுபட்டாள்

இந்தியகிரிக்கெட் அணியின் தேர்வு குழுவுக்கான மூன்றுஉறுப்பினர்கள் பதவிக்குஅஜித் அகர்கர் சேத்தன் ஷா்மா மணீந்தர் சிங் ஷிவ்சுந்தர் தாஸ் ஆகியோர் விண்ணப்பித்துள்ளனர்